அந்தந்த மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்புடைய ஆவணங்கள் திருடப்பட்டிருப்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார்

சிறந்த ஒவியம் மற்றும் சிற்பக்கலை வல்லுநர்களுக்கான தமிழ்நாடு அரசின் கலைச்செம்மல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

போட்டிகளிலிருந்து இந்தியா வெளியேறியது

கஷ்மீரைச் சார்ந்த மக்கள் நாட்டின் எந்தப்பகுதியில் இருந்தாலும் அவர்களின் பாதுகாப்பை அந்த மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் உத்திரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் லக்னோவில் காஷ்மீரைச் சேர்ந்த இரண்டு வியாபாரிகள் தாக்கப்பட்டதாகவும் அம்மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்ததன் பேரில் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் மீதான விமானத் தாக்குதலை சந்தேகப்படுவோர் குறித்து பாகிஸ்தான்தான் மகிழ்ச்சி அடையும் என்று அவர் எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டினார் ழும்பை தீவிரவாத தாக்குதல் மனதிலிருந்து இன்னும் நீங்கவில்லை என்றும் அப்போதைய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து திட்டம் வகுப்பது தொடர்பான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு அமீத் ஷா தலைமையில் நேற்று நடைபெற்றது

ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்புடைய ஆவணங்கள் திருடப்பட்டிருப்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் கோவா தலைநகர் பளாஜியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தில் ரபேல் கொள்முதல் தொடர்பான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்ததை அவர் சுட்டிக்காட்டினார்

சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாக கண்டறியப்பட்ட பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் நகர்ப்புற நலிவடைந்தோர் பகுதிகளிலும் இத்திட்டம் மேற்கொள்ளப்படும் இளம் பெண்களுக்கான உடல்நலத்தை பேணுவது ரத்த சோகையை கட்டுப்படுத்துவது போன்றவை குறித்து விழிப்புனர்வு நிகழ்ச்சிகளும் சிறப்பு முகாம்களும் பேரணிகளும் திருவிழாக்களும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் மூலம் இதனை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

சத்யபிரதா சாலு கூறியிருக்கிறார்

நவீனபாணி மற்றும் மரபுவழி பிரிவில் முறையே திரு நந்தன் திரு கணபதி ஸ்தபதி திரு கோபிநாத் திரு ராமஜெயம் திரு அனந்த நாராயணன் நாகராஜன் திருமதி தமிழரசி திரு டக்லஸ் திரு கீர்த்திவர்மன் திரு ஜெயக்குமார் திரு கோபாலன் ஸ்தபதி ஆகியோருக்கு இவ்விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

அரசு மருத்துவமனைகள் பள்ளிகள் மருந்தகங்கள் சத்துணவு மையங்கள் தனியார் மருத்துவமனைகள் ரயில்வே நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் சொட்டுமருந்து முகாம் நடைபெறும்

பின்னர் செய்தியாளர்களைச் சந்தித்த அவர் இரவு நேரங்களில் சென்னை செல்வதற்கு வசதியாக இந்த சேவை மேற்கொள்ளப்படம்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சென்னையிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் விரைவு ரயில் மொரப்பூரில் நின்று செல்வதற்கு மத்திய அரசிடம் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

விவசாயிகளுக்கான சிறப்புத் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியிருக்கிறார் தஞ்சாவூரில் நிறைவுபெற்றுள்ள பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்துப் பேசிய அவர் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காகவும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றுள்ளதாகத் தெரிவித்தார் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கூறியிருக்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மத்திய அரசின் நகர்ப்புற உள்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி திட்டத்தின்கீழ் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை தொடங்கிவைத்து அவர் பேசினார்

தாய் சேய் இறப்பு விகிதம் பெருமளவு தமிழகத்தில் குறைந்திருப்பதற்கு மருத்துவதுறையில் பல்வேறு முன்னோடி திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதே காரணம் என்றும் அவர் கூறினார் இருவரிச் செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு ட்ரம்பின் செய்தித் தொடர்பு ஆலோசகர் பதவியிலிருந்து முன்னாள் ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி ஆசிரியர் பில்ஷைன் ராஜினாமா செய்துள்ளார்

பிஜேபிக்கு ஆதரவாகவே நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் தாமதமாக்கி வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் திரு சீதாராம் எச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார் குஜராத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு கௌஹர் சௌடா பிஜேபியில் இணைந்தார்

விளையாட்டுச் செய்திகள் பர்மிங்ஹாமில் நடைபெறும் ஆல் இங்கிலாந்து ஒப்பன் பேட்மிண்டன் சேம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் கிடாம்பி புநீகாந்த் ஆகியோர் காலிறுதியில் தோல்வி அடைந்ததை அடுத்து இந்த ஆட்டத்திலிருந்து இந்தியா வெளியேறியுள்ளது